இனிவிரிவானசெய்திகள் விவசாயிகளின் நலன்களைபாகாப்பதில் மத்தியஅரசுஉறுதியுடன் இருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

விவசாயிகளின் வாழ்க்கைமுறையில் பெரும் மாற்றத்தை இந்தத் திட்டம் கொண்டுவரும் என்றுஅவர் கூறினார்

சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளஅவர் பண்டிகைகாலங்களில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது தனிறபர் இடைவெளிஉள்ளிட்டவழிகாட்டுநெறிமுறைகளைபின்பற்றியிகுந்தளச்சரிக்கையுட்ன இருக்கவேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதற்கிஎடயே இந்நோய் தொற்றுதொடர்பாக பிரதமர் தொடங்கிவைத்தமக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின்கீழ் பல்வேறுதரப்பினர் அரசின் நெறிமுறைகளைகள்பிடிக்கவலியுறுத்திவேண்டுகோள் விடுத்துவருகின்றனர்

இன்றகோவையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தமாவட்டஆட்சியர் திருராளமணி மருத்துவம் மற்றம் காவல்துறைஅதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனைநடத்தினார்

தமிழகத்தில் உள்ள அனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் அகில ந்தியவானொலியின் நியூஸ்ஆன்ஏர் இணையதளத்திலும் யு டியூப் சேனல்களிலும் மன் கிபாத் நிஷழ்ச்சிஒலிபரப்பாகும்

முதலமைச்சரின் பொதுநிவாரணநிதியிலிருந்து இது வழங்கப்படும் என்றுஅவர் இன்றுவெளியிட்டுள்ளசெய்திக் குறிப்பில் தெரிவித்துள்ளார் மருத்துவப்படிப்புகளுக்கானமானவர் சேர்க்கையில் அரசுப்பள்ளிமானவர்களுக்குழழரசதவீத இடஒதுக்கீடுவழங்க வகைசெய்யும் மசோதாவிற்குதமிழகஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் விரைவில் ஒப்புதல் அளிக்கவேண்டும் என்றுவலியுறுத்திதிமுகசார்பில் இன்றுபோராட்டம் நடைபெற்றது மாளிகைமுன்பு அக்கட்சியிள் தலைவர் திருமுக ஸ்டாலிள் தலைமையில் நடைபெற்ற ஆளும் இந்தபோராட்டத்தில் ஏராளமானதிமுகமற்றும் அதன் தோழமைகட்சிகளைசேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் இதற்கிடையே இந்தபிரச்சினையதிமுகஅரசியலாக்குவதாகஅஇஅதிமுககுற்றம் சாட்டியுள்ளது நாட்டின் சுதந்திரத்திற்காகபாடுபட்டமருதுசகோதரர்களின் நினைவு தினம் இன்றுஅனுசரிக்கப்பட்டது

எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இதன் காரணமாகஅனையின் பாதகாப்பு கருதி தன்னீர் வெளியேற்றப்படுவதால் தென்பென்ளைஆற்றில் வெள்ளப்பெருக்குஏற்பட்டுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்